வருவதாக நாடாளுமன்றங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு டுவார்ட்டி பெச்சேக்கோ தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்கள் தயக்கம் இன்றி தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வரவேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுச்சேரி அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பு மனுக்களுடன் தங்களது சொத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் முகக் கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்குமாறு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்றம் அனைத்தையும் உள்ளடக்கிய இந்தியாவின் வளர்ச்சி மிகச் சிறந்த முன் உதாரணமாக உள்ளது என்றும் அது தற்போது உலக அளவில் பல்வேறு ஜனநாயக நாடுகளால் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற கூட்டமைப்பின் தலைவர் திரு டுவார்ட்டி பெச்சேக்கோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் மத்திய அரங்கில் உறுப்பினர்களிடையே உரையாற்றுகையில் அனைத்து மக்களின் அரசியல் மற்றும் மத ரீதியான உணர்வுகளை மதிக்கும் மிகப் பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உள்ளது என்றும்திரு டுவார்டி புகழாராம் சூட்டினார் கோவிட் அச்சுறுத்தலை ஒட்டி ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நேரத்தில் இந்தியா சர்வதேச நாடுகளை வழிநடத்தியதாகவும் உரிய நேரத்தில் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை அனுப்பி உதவி புரிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆவதற்கு போர்ச்சுக்கல் அரசு உறுதியான ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா வந்திருந்த நாடாளுமன்ற கூட்டமைப்பின் தலைவர் திரு டுவார்ட்டியை வரவேற்றுப் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா ஒரு நாடு எடுக்கும் முடிவுகளின் கண்ணியத்தை பிற நாடுகள் மதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

தேர்தல் மேற்கு வங்கமாநிலத்தில் நான்காவது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது இதை ஒட்டி மனு தாக்கல் துவங்கி உள்ளது

இதை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் புதுச்சேரி வாசிகள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள தயங்காமல் முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மோகன் குமார் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் மாஹி மண்டலத்திலும் இன்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட திரு

கார்த்திகேயன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் அரியாங்குப்பம் தொகுதியில் இன்று யாரும் வேட்பு மனு தாக்கல் செய்யவில்லை மணவெளி சட்டமன்றத் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட திரு

தமிழரசன் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு யாசம் லட்சுமண நாராயணரெட்டி தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டிணம் சட்டப்பேரவைத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக திருமதி எழிலரசி என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு ஆதர்ஷ் தெரிவித்துள்ளார் மங்கலம் சட்டமன்றத் தொகுதியில் அகில இந்திய என் ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட திரு

ஜெயக்குமார் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார் வில்லியனூர்மற்றும் உழவர்கரை ஆகிய சட்டமன்றத் தொகுதிகளில் போட்டியிட இன்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை கதிர்காமம் தொகுதியில் என் ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு ரமேஷ் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக திரு முருகன் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு முகமது மன்சூர் தெரிவித்துள்ளார்

மூத்த அரசியல் கட்சித் தலைவர்கள் நேற்று முதல் மனு தாக்கல் செய்ய துவங்கி உள்ளனர் வேட்பு மனுவுடன் சேர்த்து தங்களது சொத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளனர்

பாஜக வேட்பாளர் திரு

முன்னாள் அமைச்சர் திரு

திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு

ஒருவர் மட்டும் தொற்றுக்கு பலியாகி உள்ளார்

ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் இல்லாததால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர் காரைக்கால் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் பதற்றமான வாக்குச்சாவடிகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அர்ஜுன் சர்மாமுதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நிகாரிகா பட் மற்றும் துணைமாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பாஸ்கரன் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் காமராஜர் நகர் சோனியாகாந்தி நகர் ஜிபிஎஸ் அண்ணாநகர் கோட்டுச்சேரி கீழகாசாக்குடி ஆகிய பகுதிகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது தேவையான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர் தமிழகம் அபராதம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்றுப் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தலைமைச் செயலர் திரு ராஜுவ் ரஞ்சன் தலைமையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதை ஒட்டி பல்வேறு அவசர உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன பொது இடங்களில் முகக் கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அலுவலகங்கள் நிறுவனங்கள் போன்ற பொது இடங்களில் கிரிமி நாசினி இருப்பதையும் காய்ச்சல் பரவுகிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது தகுதி வாய்ந்த நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்றும் நோய் பரவும் அபாயம் உள்ள பகுதிகளில் தடுப்பூசி பணிகளை முடுக்கி விட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது தேர்தல் பணி விலக்கு புதுச்சேரியில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ காரணங்களை கூறிதேர்தல் பணியில் இருந்து விலக்கு கோரி அரசு ஊழியர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் அந்த விண்ணப்பங்கள் சுகாதாரத்துறையின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு மருத்துவ காரணங்கள் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் பணியில் இருந்து கட்டாய ஓய்வுக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் என்று துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சக்தி வேல் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் மருத்துவ காரணங்கள் தவறானவை என்று சுகாதாரக் குழு தெரிவிக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் மீது தெரிவித்துள்ளார்

ஜெயலலிதா பல்கலைக் கழகத்தின் முதல் துணை வேந்தராக திரு அன்பழகனை தமிழக அரசு நியமித்துள்ளது சேலம் பெரியார் பல்கலைக் கழகத்தில் பணியாற்றிய திரு

வள்ளளார் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் கட்டுமான தொழில் உட்பட அனைத்து அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்